தொடங்குகிறது

தொடங்கி வைக்கிறார்

மிர்ஸாஇணை காலிறுதி கற்றுக்கு முன்னேறியுள்ளது

இந்திய கடல்சார் மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைக்கிறார்

பல்வேறு நாடுகளின் நிபுணர்கள் இம்மாநாட்டில் கலந்தகொண்டு இந்தியாவின் கடல்சார் துறையிலுள்ள முதலீட்டிற்கான வாய்ப்புகள் குறித்து கண்டறிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கடல்சார்துறையின் நவீன தொழில்நட்பம் பொருட்கள் மற்றும் சேவை குறித்து இந்த மாநாட்டில் விளக்கப்படவுள்ளது இந்தியாவுடன் டென்மார்க் நாடும் இணைந்து இந்திய கடல்சார் மாநாட்டை நடத்தவுள்ளது

கடந்த ஐந்து மாதங்களில் ஏழு சதவீதம் அளவிற்கு அதிகமாக கடந்த பிப்ரவரி மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளது

வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர்

இந்தோ பசிபிக் சூழல் கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் கோவிட் பாதிப்பிற்கு பிந்தைய மீட்பு உள்ளிட்டவை குறித்தும் இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதித்தனர் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி செழுமை ஸ்திரத்தன்மை ஆகியவற்றிற்கு இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்படுவது என இரு தலைவர்களும் அப்போது ஒப்புக்கொண்டனர்

இந்த ஏலம் இன்றும் தொடருவதாகவும் அதற்கு பிறகே ஏலம் எடுத்தவர்கள் மற்றும் தொகை குறித்த முழு விவரம் தெரியவரும் என்றும் அவர் கூறியுள்ளார்

மெக்சிகோ நாட்டின் இந்திய தூதர் திரு மன்பீரீத் வோரா ஆஸ்திரேலிய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது

தமிழகம் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலும் ஜனநாயக முறையில் நடைபெறுவதை உறுதி செய்வோம் என்று மத்திய ரிசர்வ் காவல் படை இயக்குநர் திரு குல்தீப் சிங் தெரிவித்துள்ளார் இந்த ஐந்து மாநிலங்களுக்கும் தேர்தல் முந்தைய ஏற்பாடுகள் கொடி அணிவகுப்புகள் உள்ளிட்ட பணிகளுக்காக மத்திய ரிசர்வ காவல் படை வீரர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்

இதபோன்ற தகவல்களை பரப்பியவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளை அவர் அறிவுறுத்தியுள்ளார் கோவிட் பாதிப்பு காரணமாக பள்ளிகள் முடப்பட்ட நிலையில் நாட்டிலேயே ஆந்திரபிரதேசத்தில் தான் முதன்முறையாக பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது

எனினும் அரசியல் கட்சித் தலைவர்களோ நட்சத்திர பேச்சாளர்களோ மற்ற கட்சி வேட்பாளர்களுக்காக மேற்கொள்ளும் பிரச்சார செலவுகளுக்கு விலக்கு பெற முடியாது என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார் மேலும் போக்குவரத்து செலவு தவிர மற்ற செலவுகள் அனைத்தம் சும்பந்தப்பட்ட வேட்பாளமின் செலவு கணக்கில் சேர்க்கப்பட வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் இதனிடையே தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள மற்றொரு செய்திக்குறிப்பில் தேர்தல் நாளன்று பணியில் ஈடுபடும் ரயில் ஒட்டுநர்கள் டிக்கெட் பரிசோதகர்கள் கார்டுகள் ரயில்வே பாதுகாப்பு படையினர் அங்கீகரிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் விமானம் மற்றும் கப்பல் ஊழியர்கள் தபால் வாக்களிக்கலாம் என தெரிவித்துள்ளார்

சிபிஎஸ்ஈ பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் தேர்விற்கான பாடத்திட்டம் மேலும் குறைக்கப்படவில்லை என்று அரசு விளக்கமளித்துள்ளது இதுகுறித்து பரப்பப்படும் தகவல்கள் தவறானது என்றும் தெரிவித்துள்ளது மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்திற்குட்பட்ட பத்திரிக்கை தகவல் அலுவலக முதன்மை தலைமை இயக்குநராக திரு ஜெய்தீப் பட்னாகர் நேற்று பொறுப்பேற்றுக் கொண்டார்

உலக அளவில் கோவிட் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை கடந்த வாரம் அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது மேலும் கடந்த ஏழு வாரங்களில் இது அதிகம் என்றும் கூறியுள்ளது இந்நிலையில் நோய் தொற்றுக்கான நடவடிக்கைளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும் என்று உலக நாடுகளை உலக ககாதார அமைப்பின் தலைமை இயக்குநர் திரு டெட்ரோல் அதானம் வலியுறுத்தியுள்ளார் தடுப்பு மருந்து செலுத்தும் பணி மற்றும் நோய் கட்டுப்பாடு நடவடிக்கைகளை விரைவுப்படுத்தமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இதற்காக கோவிட் தடுப்பு மருந்துகளை உற்பத்தி செய்யும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தி உரிமம் வழங்குவதை எளிதாக்க வேண்டும் என்றும் உலக வர்த்தக அமைப்பு வலியுறுத்தியுள்ளது